தாக்கல் நாளை தொடங்குகிறது

தமிழக வரியை குறைத்ததற்காக மத்திய நிதியமைச்சருக்கு தமிழக அமைச்சர் திரு ஜெயக்குமார் நன்றி தெரிவித்தள்ளார்

அமைக்கப்படும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார்

அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹூஸ்டன் நகரில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார்

வெள்ளிப்பதக்கம் வென்றார்

இம்மாதம் முப்பதாம் தேதிவரை மனுக்களை தாக்கல் செய்யலாம் மறுநாள் அக்டோபர் ஒன்றாம் தேதி வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள அடுத்த மாதம் மூன்றாம் தேதி கடைசி நாளாகும்

நாங்குநேரி சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தயார்நிலையில் உள்ளதாக மாவட்ட கேர்கல் அதிகாரியான நெல்லை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்துள்ளார்

தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு பொருட்களுக்கு வரிக்குறைப்பு செய்ததற்காக மத்திய நிதியமைச்சருக்கு தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் நன்றி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோவாவில் நேற்றுமுன்தினம் நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி மன்றக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் நீண்டநாள் கோரிக்கையான காய்ந்த புளி மற்றும் மரத்தட்டுகள் மர தொன்னைகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக் கூடியது என்று தெரிவித்துள்ளார் மேலும் மீன் தகள்களுக்கு முழு வரிவிலக்கு வழங்கவும் வறுகடலை மீதான வரிவிகிதம் குறித்து தெளிவுரை வழங்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதை அமைச்சர் கட்டிக்காட்டியுள்ளார் இதுதவிர கையினால் செய்யப்பட்ட அரைப்பாள் கொண்ட வெட் கிரைண்டர் என்ஜினியரிப் தொழில் சார்ந்த சில்லறை வேலை சேவைகளுக்கான வரி மற்றும் ஜிப்புகளின் மீதான வரியைக் குறைக்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதை அமைச்சர் திரு ஜெயக்குமார் வரவேற்றுள்ளார் கீழடி அகழாய்வு கண்டுபிடிப்புகளை உலகறியச் செய்வதற்காக அப்பகுதியிலேய உலகத் தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என தமிழ வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கீழடியில் அடுத்தகட்ட ஆய்வுப்பணிகள் உலகப் பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றார் இதில் பதினோரு தொழில்நட்பங்களை பயன்படுத்தி விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படுவதுடன் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கீழடியை சுற்றியுள்ள மேலும் நான்கு கிராமங்களில் அகழாய்வு நடத்த தேவையான நிதி ஒதுக்கும்படி தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் தொல்லியல் துறையை தொலைநோக்கு பார்வைக்கு கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார் நாட்டின் ஜவுளி வர்த்தகத்தில் தமிழகம் மூன்றில் ஒரு பங்கு வகிப்பதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் கோவையில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு மற்றும் உற்பத்தியில் ஜவுளித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது என்றார் நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் எடுத்துக் கூறி தீர்வு காணப்படும் என்றும் திரு வேலுமணி தெரிவித்தார் இந்த மாநாட்டில் பேசிய கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் தமிழக ஜவுளிகள் தரம் வாய்ந்தவையாகவும் புதிய ரகங்களிலும் உற்பத்தி செய்யப்படுவதாகக் கூறினார்

தமிழக அரசு தம்மால் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை மட்டுமே அறிவித்து அவற்றை நடைமுறைப்படுத்தி வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் நாச்சிப்பட்டியில் பல்வேறு அரசு திட்டங்களை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் மக்களுக்குத் தேவையாள அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தருவதுடன் மக்களின் கோரிக்கைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றும் அரசாக மாநில அரசு உள்ளது என்றும் குறிப்பிட்டார் வேளாண்மைத் துறையில் நீடித்த நிலையான மானாவரி இயக்கத்தின் மூலம் திருவன்ணாமலை மாவட்டத்தில் ஒன்பது வட்சம் பனை விதைகள் நடவு செய்யும் பணியை இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் ஆரணி அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர்

இதற்காக பத்து கோடி ரூபாய் செலவில் இரண்டரை கோடி பனை விதைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக கூறிய அமைச்சர் திருவண்ணாலை மாவட்டத்தில் மட்டும் ஒன்பது வட்சம் பனை விதைகள் நடவு செய்யப்பட உள்ளதாகத் தெரிவித்தார் தர்மபுரி மாவட்டத்தில் மகளிர் சுயஉதவிக் குழுவினருக்கு கடனுதவி வழங்குவதற்காக இந்த ஆண்டுக்கு சுமார் எட்டரை கோடி ருபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

மத்திய அரசின் தூய்மையே சேவை இயக்கத்தின் மூலம் திண்டுக்கல்லில் பிளாஸ்டிக் மாசு இல்லா விழிப்புணர்வு இயக்கத்தை வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமரின் தூய்மை இந்தியா இயக்கம் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் மறுகழற்சி பிளாஸ்டிக் பொருட்களை தூளாக்கும் எந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது என்றார்

அமெரிக்காவில் ஒருவார பயணமாக ஹூஸ்டன் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அங்கு இன்று நடைபெறும் நலமா மோடி என்ற தலைப்பிலான பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்று இந்திய சமுதாயத்தினரிடையே உரையாற்றுகிறார் இந்த நிகழ்ச்சியில் அமெரிக்காவில் வசிக்கும் குமார் ஜம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய சமுதாயத்தினர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக ஹூஸ்டனில் இன்று அமெரிக்க எரிசக்தி தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளை பிரதமர் சந்தித்து கலந்துரையாடுகிறார்

நாடு முழுவதும் உள்ள இரண்டாயிரம் முக்கிய பிரமுகர்களை சந்தித்தும் விளக்கிக் கூற இருப்பதாக அவர் தெரிவித்தார் நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறிதது விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் இருவரிச்செய்திகள் சவுதி அரேபியாவில் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலைத் தொடர்ந்து வளைகுடா பகுதிக்கு கூடுதல் படைகள் அனுப்பி வைக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஐந்து ஜி கம்பியில்லா தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவிட்சர்லாந்து தலைநகர் பர்ன் நகரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியா வந்துள்ள மங்கோலிய அதிபர் திரு கல்ட்மாகின் பட்டுல்கா புத்தகயாவில் உள்ள மகாபோதி ஆலயம் சென்று வழிபட்டார் கடற்படைத் தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் நான்குநாள் பயணமாக பங்களாதேஷ் சென்றுள்ளார் அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஆஜாகும்படி உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு கவ்யாண்சிங்குக்கு லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது விளையாட்டுச்செய்திகள் ரஷ்பாவில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றார் நேற்று நடைபெற்ற இந்தப் போட்டியில் உஸ்பெக்கிஸ்தானின் சஹாபுதின் ஸாய்ரோவ் அமித் பங்கலை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றார் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் இன்று நடைபெறுகிறது

உலக மல்யுத்த சாம்பியின் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் தீபக் புனியா இன்று ஈரானின் ஹசன் யஸ்தானிசரட்டியை எதிர்கொள்கிறார்